சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று கூறினார்

அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார்

தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார்

அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

பாலியல் வள்கொடுமை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை குறித்த செய்திகள் பெரிய அளவில் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் தமிழகத்தில் இரண்டாவது உலக முதலீட்டாளா் மாநாடு வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தைபொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதை எளிமையாக்குவதின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த இணையதள வழியான ஒற்றைச்சாளர தகவு தொடங்கப்பட்டுள்ளது என்றாா்

ஆளில்லா வான்வெளி அமைப்புகளை உருவாக்கிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் வான்வெளி ஆராய்ச்சி மைய தக்ஷா குழுவிற்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் வழங்கினார் துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்வா விருது சிறுத்தைப்புலியை விரட்டி தன் மகளை காப்பாற்றிய வால்பாறையைச் சேர்ந்த திருமதி முத்துமாரிக்கு வழங்கப்பட்டது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் சிறந்த மாநகராட்சிக்கான விருது திருப்பூர் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது சிறந்த நகராட்சிக்கான விருது கோவில்பட்டிக்கும் சிறந்த பேரூராட்சிக்கான விருது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்திற்கும் சிறந்த முறையில் சேவையாற்றிய இளைஞர்களை ஊக்குவிக்கப்பதற்கான விருதுகளையும் முதலமைச்சர் இந்நிகழ்ச்சியில் வழங்கினார் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதல்முறையாக தேசிய கொடியை ஏற்றிவைத்தார் சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை ஆளுநர் நினைவு கூர்ந்தார் அண்ணல் காந்தியடிகள் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் போன்றோர் தனி மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் ஆற்றிய சுதந்திர தின உரை ஆவணப்படங்களை அவர் பார்வையிட்டார் ராஜ்பவன் ஊழியர்கள் குழந்தைகள் பணியாளர்களுக்கு இனிப்புகளை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சுதந்திரத்தினத்தையொட்டி கிராம சபை கூட்டங்களும் நடைபெற்றன ரிசர்வ் வங்கி தெற்கு ரயில்வே சென்னை துறைமுகப் பொறுப்புக் கழகம் வருமான வரித்துறை அலுவலகம் உள்ளிட்ட மத்திய அரசு அலுவலகங்களிலும் மாநில அரசு அலுவலகங்களிலும் கட்சி தலைமை அலுவலகங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது சுதந்திர தினத்தையொட்டி பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்தில் மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் சென்னை கே கே நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோயிலில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வமும் பொது விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

அடுத்த மாதத்திற்குள் மூன்றாயிரம் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோகினி காவிரி கரையோரப் பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்

தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை கொள்ளிடம் ஆற்றங்கரையோரப் பகுதிகளை ஆய்வு செய்தார் காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதையடுத்து மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இன்று செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்தார் தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு விரிவான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அதிக அளவு நீர் வெளியேறும் கரையோரப் பகுதிகளுக்கு பொது மக்கள் செல்லக்கூடாது என்றும் இதனை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் செல்ஃபி எடுக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஆற்றின் குறுக்கே செல்லும் பாதைகளை அடையாளம் காண்பதற்கு தரை மட்டப்பாலங்களிலும் எச்சரிக்கை பதாகைகளை வைக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெள்ளப் பெருக்கால் பாதிப்புக்குள்ளாகும் மக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பொது மக்கள் மத்தியில் எவ்வித அச்சமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு உதயகுமார் கூறினார்